கொடுக்கக்கூடாதுஎன்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஏழு எட்டுசதவீதமாகஅதிகரித்துள்ளதாகவும் மத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

மக்கள் தொகைபெருக்கத்தைகட்டுப்படுத்தஅரசுஎடுத்தநடவடிக்கைகளுக்குநல்லபலன் கிடைத்துள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

திரைப்படத் துறையில் விரைவில் இந்தியாஉலகில் முதன்மையான இடத்தைஎட்டும் என்றுமத்தியவர்த்தகத் துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

நோய் தொற்றுபரவாமல் கட்டுப்படுத்துவதற்கானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார்

நோய்த் தொற்றைகட்டுப்படுத்துவதற்காகமத்தியமாநிலஅரசுகள் எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்குபிரதமர் பாராட்டுதெரிவித்தார் நாடுமுழுவதும் ஒரேநேரத்தில் நோய் தொற்றைகண்காணிப்பதற்கானவழிமுறைகளைஏற்படுத்தவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நோய் தொற்றுதொடர்பானபரிசோதனைகளைஅதிகரிக்கவேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தகூட்டத்தில் உள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா சுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நேற்றுநோய்த் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பெட்ரோல் பங்க் களும் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் தூத்துக்குடிமாவட்டம் ஏரல் சுற்றுவட்டாரப் பகுதியில் நோய்த் தொற்றுபரவாமல் இருக்கஒருவாரகாலத்திற்குகடைகளைஅடைக்கவியாபாரிகள் முன்வந்துள்ளனர் மாநிலத்தின் பலபகுதிகளிலும் இதுபோன்று வியாபாரிகளேமுன்வந்துநோய்த் தொற்றுதடுப்புப் பணிகளுக்குஆதரவாகசெயல்பட்டுவருகின்றனர்

இந்தமருந்துஆய்வுக்காகசிலநோயாளிகளுக்குசெலுத்தப்பட்டதில் நல்லபலன் கிடைத்திருப்பதால் இந்தமருந்தைசிகிச்சைக்குஅனுமதிப்பதாகஆணையகம் தெரிவித்துள்ளது

குடும்பக் கட்டுப்பாட்டுதிட்டத்திற்கானஅரசின் உக்திகள் கருத்தரித்தல் விகிதத்தைகுறைப்பதில் முக்கியப் பங்காற்றியிருப்பதாகஅவர் கூறினார் உலகமக்கள் தொகைதினத்தைமுன்னிட்டு

இந்தநிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரமற்றும் நல்வாழ்வு மையங்களைநாடுவதற்கானமொபைல் செயலியைஅமைச்சர் அறிமுகப்படுத்தினார் திரைப்படத் துறையில் விரைவில் இந்தியாஉலகில் முதன்மையான இடத்தைஎட்டும் என்றுமத்தியவர்த்தகத் துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

இந்தியதிரைப்படத் துறையில் ஏராளமானவாய்ப்புகள் உள்ளதாகவும் வெளிநாடுகளிலிருந்து இத்துறைக்குமுதலீடுகள் வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் பெயர்ந்ததொழிலாளர்களுக்குவேலைவாய்ப்பைஅளிக்கதேசிய புலம் ஜனநாயககூட்டணிஅரசுகடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எரிபொருளைக் கொண்டுவாகனங்களைபாதுகாப்பாக ஹைட்ரஜன் இயக்குவதற்கானவிதிகளைஉருவாக்க மத்தியமோட்டார் வாகனவிதிகளில் திருத்தங்களைமேற்கொள்ளமத்திய அரசுதிட்டமிட்டுள்ளது

இதுகுறித்து